வாக்குபதிவிற்கான மனுக்கள் இன்று பரிசீலனை செய்யப்படுகின்றன

பிஜேபியின் மக்களவை உறுப்பினர் உதித் ராஜ் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார்

நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியிறவுத்துறைஅமைச்சா் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ கூறியுள்ளாா்

அஞ்சப்படுகிறது

முந்தைய குற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் மற்றும் சமீர் வர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனா் இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு நான்காம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

பிஜேபியிள் மூத்த தலைவரும் பிரதருமான திரு நரேந்திரமோடி மேற்கு வங்கத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா பீகாரிலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கான்பூர் உனாவோ ஆகிய இடங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் ஹமீர்பூர் மற்றும் பத்தேபூரில் காங்கிரஸ் பொதுசெயலாளர் பிரியங்கா காந்தி பிர்ச்சாரம் மேற்கொள்கிறார்

வேட்பு மனுதாக்கல் நேற்று மாலை முடிவடைந்தது இன்று மனுக்கள் பரிசீலனை செய்யப்படுகின்றன மனுக்களை திரும்ப பெறுவதற்கு வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும்

பீகார் மக்களவைக்கான ஆறாம் கட்டத் தேர்தலுக்கான வேட்பு மனு பரிசீலனை இன்று நடைபெறுகிறது

இன்று அரவங்குறிச்சி தொகுதியில் திமுக சாா்பில் திரு செந்தில் பாலாஜி வேட்புமனு தாக்கல் செய்தாா்

பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அம்மாநிலத்தில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதருமான திரு நரேந்திரமோடி இன்று மேற்கு வங்கத்தில் உள்ள பிர்பும் மற்றும் நாடியா மாவட்டங்களில் நடைபெறும் இரண்டு தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேச உள்ளார் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மாநிலத்தில் உள்ள மித்னாபூர் மற்றும் ஹெவ்ரா மாவட்டங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் திரிணாமூல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பனோ்ஜி ஷுக்லி மற்றும் நாடியா மாவட்டங்களில் நடைபெறும் தொடர் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் கார்கில் லில் வாக்காளர்கள் விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது கார்கில் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு பசிர் உல் ஹக் இந்த முகாமை தொடங்கி வைத்தார் அம்மாவட்டத்தில் உள்ள சுரு நதி அருகே ஆயிரம் ஊழியர்கள் சுமார் நான்கு கிலோ மீட்டர் தொலைவு வரை சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டனர்

திருவிழா கொண்டாட்டங்களான ஈத் தீபாவளியை போன்றே தேர்தலையும் ஒரு திருவிழாவாக கருதி மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று திரு பசிா் கேட்டுக்கொண்டாா் தில்லியின் வடமேற்கு தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தோந்தெடுக்கப்பட்ட பிஜேபி உறுப்பினர் உதித்ராஜ் இன்று காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் தமது கட்சியின் சாா்பில் நடைபெற உள்ள மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கபட்டதை அடுத்து அவர் காங்கிரஸில் சேர்ந்துள்ளார் தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி முன்னிலையில் இந்த விழா நடைபெற்றது நீட் தேர்வின் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சண்டிகரில் உள்ள மருத்துவ கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை இந்த உத்தரவால் மாற்றம் காணும் என்று கூறப்படுகிறது தகுதியின் அடிப்படையிலேயே சேர்ககை நடைபெற வேண்டும் என்றும் இருப்பிடத்தை வைத்து மாணவர் சேக்கையை நிர்ணயிப்பது தேவையற்றது என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகேஷ் குரோவர் மற்றும் லலித் பத்ரா ஆகியோர் கூறியுள்ளனர்

டிவிட்டரில் இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள அவர் விசா முடிவடைந்த நிலையில் அங்கு தங்கியிருப்பவர்களும் லிபிபாவை விட்டு வெளியேறமாறு அவர் ஆலோசனை கூறியுள்ளார் லிபியா விமான நிலையம் செயல்பாட்டில் உள்ள நிலையில் இந்தியா்கள் இந்த வாய்ப்பைப் பயன்படுத்தி தாய்நாடு திரும்புமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த வாய்ப்புக்கு பின்னர் அவர்கள் அங்கிருந்து வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார் இலங்கையில் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்டும் என்று அந்நாட்டு அதிபர் மைத்ரி பால சிநிசேனா தெரிவித்துள்ளார் உயர் அதிகாரிகள் சிலரை பணிமாற்றம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தங்களது பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்ளாத அதிகாரிகள் பணியில் இருந்து அகற்ற்பபடுவார்கள் என்று அவர் கூறினா் தாக்குதல்க்ள நடைபெற கூடும் என்று உளவு அறிக்கை கிடைத்த போதிலும் தமக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்க வில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார்

முன்னதாக பேசிய அந்நாட்டு பிரதமர் ரணில் விக்ரம சிங்கே தாக்குதல் நடைபெறாமல் இருப்பதற்கு முன்னேச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தாக்குதல் எச்சரிக்கை தகவலை இந்தியா பகிர்ந்து கொண்டது என்று கூறிய அவர் பயங்கரவாதத்தை கட்டுபடுத்துவதில் இரு நாடுகளும் ஒருசேர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புகளின் தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

நேபால் தலைநகர் காட்மண்டுவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது

சிறப்பு அஞ்சல் தலையில் இந்த சித்திரம் இடம்பெற்றுள்ளது ஜகா்த்தாவில் உள்ள இந்திய துதரகத்திலும் அஞ்சல் தலை அருங்காட்சியகத்திலும் இந்த சிறப்பு அஞ்சல் தலை மக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் இதற்கான விழாவில் இந்தோனேஷியாவுக்கான இந்திய தூதர் பிரதிப் குமார் ராவத் மற்றும் இந்தோனேஷியாவின் வெளியுறவுத்துறை துணையமைச்சர் அப்தூர் ரகுமான் முகமத் ஃபக்கீர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் சீனாவில் உகானில் நஸ்டபெறும் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் ஷிப் போட்டிகளில் இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் டமற்றும் சமீர் வர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

கிடாம்பி ஸ்ரீகாந்த் இன்று தனது முதல் ஆட்டத்தை தொடங்குகிறார் மகளிர் இரட்டையர் ஆட்டத்தில் மேகனா ஐக்கம்புடி பூர்விசா ராம் இணை முதல் கற்றில் தோற்று ஆட்டத்தை விட்டு வெளியேறியது